தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதம் திரு நரேந்திரமோடி ஏழு நாள் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா செல்லும் வழியில் ப்ராங்பெர்ட் சென்றடைந்தார்

ஜம்மு கஷ்மீரையொட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குல் நடத்தினர்

முன்னேறியுள்ளார்

புதுதில்லியில் சற்று முன் செய்தியாளா்களிடம் பேசிய தலைமை தோ்தல் ஆணையா் திரு சுனில் அரோரா இதனை அறிவித்தார்

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இந்த இருமாநிலங்களில் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்தார்

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும்

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரக்சாரத்தின் போது பிளாஸ்டிக் இல்லா பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் திரு சுனில் அரோரா வேண்டுகோள் விடுத்தாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏழு நாள் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா செல்லும் வழியில் ப்ராங்பர்ட் சென்றடைந்தார் ஐ நா வின் பொதுச்சபைக் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் ஹூஸ்டனில் நாளை இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அமெிக்க அதிபர் இதில் பங்கேற்பது வரலாற்ற சிறப்புமிக்கது என அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்வர்த்தன் ஷரிங்லே கூறியுள்ளார் இந்தியா மங்கோலியா இடையே இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அரகமுறைப் பயணமாக புதுதில்லி வந்துள்ள மங்கோலிய அதிபர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசிய பின்னர் அவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பேரிடர் மேலாண்மை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப் பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மங்கோலிய அதிபர் ஆக்ரா மற்றும் புத்தகயாவிற்கு இன்று செல்கிறார் மத்திய தொழில் வாத்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இரண்டு நாள் அரகமுறைப் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்கிறார் தபாயில் உள்ள கண்காட்சி வளாகத்தில் அமையவுள்ள நான்கு அடுக்கு இந்திய அரங்கிற்கான வடிவமைப்பை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கண்காட்சிக்காக இந்த அரங்கினை இந்தியா அமைக்கவுள்ளது அரசுமுறைப் பயணமாக பின்லாந்து சென்றுள்ள வெளியுறவு அமைச்ச் திரு ஜெய்சங்கா் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்த பேச்சுக்களில் முக்கிய இடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தை சள்வதேச பிரிச்சினையாக உருவாக்க பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அவர் விரிவாக பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றன சரக்கு மற்றும் சேவை வரிக்குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்ன் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று கோவாவில் நடைபெற்றது பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன தங்கும் விடுதிக்கான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆயிரம் ரூபாய் வரையிலான தங்கும் அறை கட்டணத்துக்கு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

மணிப்பூர் தலைநகர் இம்ப்பாலில் உணவுக் கழகத்தின் மண்டல அலுவலகம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இம்ப்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் இந்த அலுவலகம் செயல்படும் என்றார் தேசிய உணவு பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு தானியங்களுக்கான விலை அதிகரிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இன்று புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்த்ரயாள் இரண்டின் ஆர்பிட்டர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார் விக்ரம் லேண்டருடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்த இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு சிவன் கூறினார் ஜம்மு கஷ்மீரைபொட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் ரானுவ நிலைகள் மற்றும் குடியிருப்புப் பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த தாக்குதலுக்கு நமது ரானுவம் உரிய பதிவடி கொடுத்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

கா்பாலா நகரில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்தில் இந்த குண்டுவெடிப்பு சும்பவம் நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நகரில் உள்ள சரானுவ சுசோதனை சாவடி அருகே சுசென்று சுகொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டுள்ளது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த ஏழு மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த இந்த மீனவர்கள் உயிரிழந்ததை அறிந்து தாம் வேதனை அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கலைக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

இதனைத் தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினாா்

தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சும்பந்தப்பட்ட நபரின் வீட்டில் இந்த சோதளை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் தொல்லியில் ஆய்வுகளுக்காக மேலும் பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலுக்குள் அழிந்துகிடக்கின்ற காவிரி பூம்பட்டினம் உள்ளிட்ட விரிவான ஆய்வுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் ஊக்கம் அளித்திட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார்

ரஷ்யாவில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்றரை மணியளவில் இப்போட்டி நடைபெறவுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதலாவது இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அமித் பங்கல் படைத்துள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜிதேந்தர் கால் இறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் குஜராத் ஜெய்ப்பூர் அணியையும் தமிழகம் உத்தரபிரேச அணியையும் எதிர்கொள்கின்றன